சீனாவுக்குதேவையானஉதவிகளைஅளிக்க இந்தியாமுன்வந்துள்ளது உலகசுகாதாரஅமைப்பும் நிபுணர் குழு ஒன்றைசீனாவுக்குஅனுப்பியுள்ளது

தேசியகுடற்புழு நீக்கதினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது

நீதிபதிதிருஅருண்மிஸ்ரா தலைமையிலானஅமர்வு இந்ததீர்ப்பைவழங்கியது

எஸ்சிஎஸ்டி சட்டத்தின்கீழ் குற்றப்பதிவு செய்வதற்கு பூர்வாங்க விசாரணைதேவையில்லைஎன்றும் மூத்தகாவல்துறைஅதிகாரியின் அங்கீகாரமும் அவசியமில்லைஎன்றும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள் உடன்படுவதாககூறியுள்ளநீதிபதிதிருரவீந்திரபட் பொதுவானதீர்ப்புடன் நாட்டின் குடிமக்கள் ஒவ்வொருவரும் சமத்துவத்துடன் நடத்தப்படவேண்டும் என்றுகூறியிருக்கிறார் இந்தகுற்றச்சாட்டுக்குஉள்ளானவர்களுக்குமுன்ஜாமீன் வழங்குவதில் தாராளம் காட்டினால் இந்தசுட்டத்தைநிறைவேற்றுவதற்கானநாடாளுமன்றத்தின் நோக்கமேஅடிபட்டுபோய்விடும் என்றுகூறினார்

எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடுதொடர்பாகஉச்சநீதிமன்றம் அளித்துள்ளதீர்ப்பு அந்தபிரிவு மக்களின் உரிமைகளுக்குஎதிரானதுஎன்றுகாங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருராகுல்காந்திகூறியிருக்கிறார் பிஜேபி யும் ஆர் எஸ் எஸ் ம் இடஒதுக்கீட்டுக்குஎதிராளவௌன்றுஅவர் குறைகூறியிருக்கிறார்

அனைத்துவிமானநிலையங்களிலும் ஹாங்காங் சீனாமட்டுமல்லாதுசிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்தில் இருந்துவரும் பயணிகளும் தீவிரமருத்துவசோதனைகளுக்குஉட்படுத்தப்படுவதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதிகளில் சர்வதேசதுறைமுகங்கள் மற்றும் எல்லைப் இருந்து இந்தியாவிற்குவரும் அனைத்துபயணிகளும் தீவிரபரிசோதனைக்குஉட்படுத்தப்படுவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது கொரோனாவைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளசீனாவிற்குஉதவ இந்தியாதயாராக இருப்பதாகபிரதமர் திரு நரேந்திரமோட தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாகசீனஅதிபர் திரு ஸி ஜின் பிங்கிற்குபிரதமர் திரு மோடிகடிதம் எழுதியுள்ளார் சீனாவில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாகதாய்நாடுதிரும்புவதற்குஉதவியதற்காகஅந்நாட்டுஅதிபருக்குபிரதமர் நன்றிதெரிவித்துள்ளார் சீனாவில் கொரோனாவைரஸ் பாதிப்பால் உயிழிப்போரின் எண்ணிக்கைஅதிகரித்துவருவதுகவலைஅளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குதமது இரங்கலைதெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமதுசெய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

அதனைகட்டுப்படுத்ததேவையானஉதவிகளைஅளிப்பதற்காகஉலகசுகாதாரஅமைப்பு நிபுணர் குழுவைஅனுப்பியுள்ளது

சேலத்திற்குஅருகேதலைவாசல் கிராமத்தில் தொள்ளாயிரம் ஏக்கரில் அமையவுள்ளஆசியாவின் மிகப்பெரியகால்நடைபண்ணைஎனகருதப்படும் பண்ணைக்குநேற்றுஅவர் அடிக்கல் நாட்டிபேசினார்

ஜோக்கர் திரைப்படத்தில் நடித்தஜோக்கின் ஃபினிக்ஸ் சிறந்தநடிகராகவிருதுபெற்றுள்ளார்

சிறந்தஒளிப்பதிவு

இந்ததிரைப்படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநர் மாதுர் பந்தார்கர் திரைப்பட இயக்குநர் ஜானிமார்ட்டின் ஆகியோருடன் அமைச்சர் இந்த போஸ்டரைவெளியிட்டார்

இதனைதெரிவித்தமும்பைகாவல்துறை இணைஆணையாளர் திருசந்தோஷ் ரஸ்தோகி இந்தஉயர் தரமுள்ளபோலிநோட்டுகள் பாகிஸ்தானிலிருந்துதபாய் வழிபாக இந்தியாவுக்குகொண்டுரவரப்பட்டுள்ளனஎன்றுகூறினார்

மகாராஷ்டிராநிர்மான் சமிதிநேற்றுதெற்குமும்பையில் கிர்காம் செளபாதிமுதல் ஆசாத் மமதானம் வரைநீண்டபேரணிஒன்றைநடத்தியது இதில் பேசியதிரு ராஜ்தாக்கரே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஆகியநாடுகளில் மதம் காரணமாககொடுமைக்குள்ளான இந்துக்களுக்குகுடியுரிமைவழங்குவதேகுடியுரிமைசட்டத்திருத்தத்தின் நோக்கம் என்றுகூறினார்

மக்கள் தேசியகூட்டணிஎன்றுபெயரிடப்பட்டுள்ள இந்தஅணிஏற்கனவேஅங்குதமிழ் மக்களிடையேஉள்ளதமிழ் தேசியகூட்டணிக்குஒருமாற்றாக இருக்கும் என்றுகருதப்படுகிறது இந்த புதியகூட்டணிக்குபொங்கல் பானைசின்னமாகஅறிவிக்கப்பட்டுள்ளது

புதியகூட்டணியில் திருவிக்கேஷ்வரன் தலைமையிலானதமிழ் மக்கள் மன்றம் இந்த திருபிரேமசந்திரன் தலைமையிலான இ பி எல் என்ற இலங்கைமக்கள் எஃப் புரட்சிகரவிடுதலைமுன்னணி வடக்குமாகாணகவுன்சில் முன்னாள் உறுப்பினர் திருஆனந்திசசீதரன் தலைமையிலான இழத்தமிழர் தன்னாட்சிலீக் திரு எஸ் ஸ்ரீகந்தாதலைமையிலானதமிழ் மக்கள் கட்சிஆகியவை இணைந்துள்ளன